காவல்படை வீரர் ஒருவரும் உயிரிழந்தார்

இனி விரிவான செய்திகள் இரண்டாவது கட்ட மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவுக்கு இரண்டே நாட்கள் எஞ்சியுள்ள நிலையில் தேர்தல் பிரச்சாரம் நாடு முழுவதும் தீவிரமடைந்துள்ளது

அரசியல் கட்சிகளின் மூத்த தலைவர்கள் தொகுதி தொகுதியாக தீவிர பிரச்சாரத்தில் இறங்கியுள்ளார்கள் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜம்மு கஷ்மீர் கத்துவா மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் அலிகார் மொராதாபாத் ஆகிய இடங்களில் கூட்டங்களில் பேசினார் பயங்கரவாதத்தையும் ஊழலையும் வறுமையையும் ஒழிப்பதற்கு தமது அரசு உறுதிபூன்டுள்ளது என்றும் தங்களை ஆட்சியிலிருந்து அகற்ற எதிர்க்கட்சிகள் முயல்கின்றன என்றும் குற்றம் சாட்டினார் காங்கிரஸ் கட்சியின் பொதுச்செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி வத்ரா அஸ்ஸாம் மாநிலம் சிலிச்சார் தொகுதியில் பேரணியாக சென்று வாக்கு சேகரித்தார் அஸ்ஸாம் மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்தை காங்கிரஸ் வழங்கியது என்றும் அதனை பிஜேபி அரசு நீக்கிவிட்டது என்றும் குற்றம் சாட்டினார்

காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி கேரளாவில் பல்வேறு தொகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் செய்வதற்காக இன்று மாலை திருவனந்தபுரம் செல்கிறார் கொல்லம் பத்தனம் திட்டா ஆலப்புழை மற்றும் திருவனந்தபுரத்தில் நாளை கூட்டங்களில் பேசுகிறார் நாளை மறுநாள் கன்னூர் சென்று காசர்கோடு கோழிக்கோடு கண்னூர் மாவட்டங்களில் ஐக்கிய ஜனநாயக கூட்டணித் தலைவர்களுடன் ஆலோசனை நடத்துகிறார் பின்னர் தாம் போட்டியிடும் வயநாடு தொகுதிக்கு சென்று பொதுக்கூட்டங்களிலும் தேர்தல் பிரச்சார நிகழ்ச்சிகளிலும் கலந்தகொள்கிறார் மகாராஷ்டிராவில் நக்ஸல் தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்ட கஜ்சிரோவி சிமூர் மக்களவைத் தொகுதிக்குட்பட்ட நான்கு வாக்குச்சாவடிகளில் இன்று மறுவாக்குப்பதிவு நடைபெறுகிறது

வாக்குச்சீட்டுகளை அதிகாரிகள் எடுத்து செல்வதற்கு நக்கல் தாக்குதல் காரணமாக இடையூறு ஏற்பட்டதாகவும் அதையடுத்து இந்த மறு வாக்குப்பதிவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்றும் தேர்தல் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் ராம்பூர் தொகுதி பிஜேபி வேட்பாளர் ஜெயப்பிரதா குறித்து சமாஜ்வாதி கட்சி வேட்பாளர் திரு ஆசம்கான் வெளியிட்ட கருத்துக்கள் கண்டனத்திற்குரியதாக உள்ளது என்று கூறி இதுபற்றி விளக்கம் அளிக்குமாறு அவருக்கு தேசிய மகளிர் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது ராம்பூரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக்கூட்டத்தில் திரு ஆசும்கான் பிஜேபி பெண் வேட்பாளர் பற்றி குறிப்பிட்ட கருத்துக்களில் சர்ச்சை எழுந்துள்ள நிலையில் இந்த நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது அவரது பேச்சு தரக்குறைவாகவும் பெண்களின் கண்ணியத்தையும் மதிப்பையும் குறைப்பதாகவும் குற்றச்செயலுக்கு உட்பட்டதாகவும் இருக்கிறது என்று மகளிர் ஆணையம் தெரிவித்திருக்கிறது அவரை தேர்தலில் போட்டியிட விடாமல் தடை செய்யும்படி தேர்தல் ஆணையத்திடம் கோரப்போவதாக மகளிர் ஆணையத்தின் தலைவர் ரேகா சர்மா கூறியிருக்கிறார் இந்த பிரச்சினையில் சுமாஜ்வாதி சட்சியின் தலைவர் திரு முலாயம் சிங் யாதவ் அமைதி காக்காமல் கருத்தை தெரிவிக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திருமதி சுஷ்மா சுவராஜ் வலியுறுத்தியுள்ளார் ஜம்மு கஷ்மீரில் குறிப்பாக பிஜேபி ஊழியர்கள் மற்றும் ஆர் எஸ் எஸ் தலைவர்கள் கொல்லப்பட்ட கிஸ்துவார் மாவட்டத்தில் பயங்கரவாதம் மீண்டும் தலைதூக்காதபடி நடவடிக்கை எடுக்க ரானுவம் உறுதி பூண்டிருக்கிறது என்று ரானுவ தளபதி வெப்டினன்ட் ஜென்ரல் பரம்ஜித் சிங் கூறியிருக்கிறார்

ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் ஜெய்ஷ் இ முகமது இயக்கத்தை சேர்ந்த மூன்று தீவிரவாதிகள் இத்தாக்குதலை நடத்தினர் அப்போது இருதரப்புக்கும் இடையே நடைபெற்ற தப்பாக்கிச் சண்டையில் மத்திய பாதுகாப்புப் படையை சேர்ந்த ஐந்து பேர் உயிரிழந்தனர் தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகள் அனைவரும் குட்டுக் கொல்லப்பட்டனர் இந்தத் தாக்குதலில் ஈடுபட்ட தீவிரவாதிகளுக்கு இர்ஷாத் அகமது ரிஷி புகலிடம் கொடுத்த முக்கிய குற்றவாளி என தேசிய புலனாய்வு அமைப்பான என் ஐ ஏ தெரிவித்துள்ளது ஜார்கண்ட் மாநிலம் கிரீத் மாவட்டத்தில் மாவோயிஸ்டுகளுக்கும் மத்திய ரிசர்வ் காவவ்படை வீரர்களுக்கும் இடையே நடந்த மோதலில் மாவோயிஸ்ட் தீவிரவாதிகள் மூன்று பேர் கொல்லப்பட்டனர் காவல்படை வீரர் ஒருவரும் உயிரிழந்தார் மாவோயிஸ்டுகளை தேடும் நடவடிக்கையில் மத்திய ரிசர்வ் காவல்படையினர் ஈடுபட்டிருந்தபோது பெவ்பாகாட் என்ற வனப்பகுதியில் இந்த சம்பவம் நடந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் கொல்லப்பட்ட மூன்று மாவோயிஸ்டுகளின் உடல்களும் அவர்களின் ஆயுதங்களும் வெடி மருந்துகளும் கைப்பற்றப்பட்டன அந்த பகுதியில் தேடுதல் நடவடிக்கை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது பிரதமர் நரேந்திர மோடியின் வாழ்க்கை வரவாற்றை சித்தரிக்கும் திரைப்படத்துக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்கக்கோரும் மீது உச்சநீதிமன்றம் இன்று விசாரணை நடத்துகிறது தற்போது நாடாளுமன்றத் தேர்தல் நடைபெறுவதால் இந்த படத்தை திரையிடக்கூடாது என்று கடந்த புதன்கிழமை உச்சநீதிமன்றம் தடை விதித்தது இந்த தடையை நீக்கக்கோரி படத்தின் தயாரிப்பாளர்கள் தொடர்ந்த வழக்கில் இன்று விசாரணை நடைபெறும் என்று உச்சநீதிமன்றம் ஏற்கனவே அறிவித்திருந்தது ர்ஃபேல் விமான பேரம் தொடர்பாக உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு குறித்து காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி வெளியிட்ட கருத்துக்கள் நீதிமன்ற அவமதிப்புக்கு உட்பட்டதாக தொடரப்பட்ட வழக்கில் ராகுல்காந்தி விளக்கம் அளிக்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி மீனாட்சி லேக்கி இதுதொடர்பாக வழக்கு தாக்கல் செய்திருந்தார் திரு ராகுல்காந்தியின் கருத்துக்கள் உச்சநீதிமன்றத்தின் நிலைக்கு உள்நோக்கம் கற்பிப்பதாக உள்ளது என்றும் அது நீதிமன்ற அவமதிப்பு குற்றமாகும் என்றும் அந்த மனுவில் திருமதி மீனாட்சி லேக்கி குறிப்பிட்டிருந்தார்

குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளார்கள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் வெளியிட்டுள்ள செய்தியில் இந்த புத்தாண்டு தினம் மகிழ்ச்சியையும் அமைதியையும் வளத்தையும் கொண்டுவரட்டும் என்று தெரிவித்துள்ளார் இந்த புத்தாண்டில் மக்கள் நல்ல ஆரோக்கியத்துடன் வாழ் பிரார்த்திப்பதாக பிரதமர் தமது செய்தியில் கூறியிருக்கிறார் ஜம்மு கஷ்மீர் ரஜோரி மாவட்டத்தில் இந்திய ராணுவ நிலைகள் மீது பாகிஸ்தான் துருப்புக்கள் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ளன நவ்சேரா பகுதியில் பீரங்கி குண்டுகளையும் சிறிய ரக ஆயுதங்களையும் கொண்டு இன்று காலை இந்த தாக்குதல் நடந்ததாக பாதுகாப்புத்துறை செய்தித்தொடர்பாளர் தெரிவித்தார் எனினும் இந்திய படை வீரர்கள் பதிலடி தாக்குதல் நடத்தியதாகவும் தொடர்ந்து துப்பாக்கிச்சண்டை நடப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த தாக்குதலில் நமது தரப்பில் எந்த சேதமும் ஏற்படவில்லை ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில்இன்று இரவு எட்டு மணிக்கு மும்பையில் நடைபெறவுள்ள ஆட்டத்தில் மும்பை அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது